இந்த வைரசைக் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றை ஆட்சேபித்து எதிர் கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டது புதுவையில் காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வரும் மக்கள் அலைகழிக்கப்படுவதை தவிர்க்க புதிய நடைமுறை ஒன்றை காவல்துறை கொண்டு வந்துள்ளது

கொரோனா வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கென மத்திய அரசு பணிக்குழு ஒன்றை அமைத்துள்ளது இந்த பணிக்குழுவில் சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ வர்தன் வெளியுறவு துறை அமைச்சர் திரு எஸ் ஜெயசங்கர் உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் இந்த பணிக்குழு அடிக்கடி கூடி கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்த நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் என்று உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தாக்குதலை கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விமானநிலையங்களில் பயனிகளை பரிசோதிப்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ வர்தன் தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயனிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இதுகுறித்த பணிகளை நேரடியாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் கேரளாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள முன்றாவது நபர் அடையாளம் ஒருவர் காணப்பட்டுள்ளார் இவரது உடல் நிலை சீராக இருப்பதாகவும் இருப்பினும் அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட திருச்சூர் மற்றும் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரது உடல் நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு இருப்பதாகவும் இதுதொடர்பாக மேலும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கேரள அரசு தெரிவித்துள்ளது

குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றை ஆட்சேபித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன

மக்களவையிலும் இப்பிரச்சனை தொடர்பாக காங்கிரஸ் திமுக பகுஜன்சமாஜ் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன

பின்னர் அவை கூடியவுடன் குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மேற்கொள்ளப்பட்டது அனுராக் தாக்கூர் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை வெளிக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறி உள்ளார் இத்தகவலை அவர் நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலமான கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் தெரிவித்துள்ளார் கருப்பு பணத்திற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அடிக்கடி ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கருப்பு பணத்திற்கு எதிராக நேரடி வரிச் சட்டத்தின் கீழ் சோதனைகள் மற்றும் இதர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

ரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி மையங்களில் புதிய பாடத்திட்டம் வரும் கல்வி ஆண்டு முதல் தொடங்கப்படும்

மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் திரு நிதின் கட்கரி இந்த தகவலை தெரிவித்துள்ளார் புதுவை போலீஸ் புதுவையில் காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வரும் பொது மக்கள் அலை கழிக்கப்படும் சம்பவங்களை தடுக்க காவல் துறை புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது அதன்படி அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் பொது மக்கள் குற்றம் தொடர்பான புகார்களை அளிக்கலாம் என்று காவல் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி காவல்துறை ஐஜி திரு சுரேந்தர் சிங் யாதவ் இதுகுறித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதன்படி புகார் அளிக்க வரும் பொது மக்களிடம் குற்றம் நிகழ்ந்த இடம் தங்களது எல்லைக்குள் இல்லை என கூறாமல் ஜீரோ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது புகாரைப் பெற்ற பின்னர் அதை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரைப் பெறாமல் மக்களை அலைகழிக்க விடும் காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தலைமை அதிகாரி திரு சுரேந்தர்சிங் யாதவ் தெரிவித்துள்ளார் புகார் மனுவை நிராகரிப்பதாக இருந்தாலோ அல்லது அந்த மனுமீதான விசாரணையை முடிப்பதாக இருந்தாலோ அதற்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட புகார் தாரரிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் கிரண்பேடி புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த அனைவருமே வெற்றி பெற்றவர்கள் என்று புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் அவர் இன்று ஆளுநர் மாவிகையில் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்சிசி மாணவர்களை கவுரவித்து பேசுகையில் இதைத் தெரிவித்தார் கடின உழைப்பு இன்றி என்சிசி சீருடையை பெறுவது இயலாது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டுச் சேவையில் முதலிடத்தைப் தேசிய மாணவர் படை பெறுவதாகவும் கிரண்பேடி கூறினார் தேசிய மாணவர் டாக்டர் படை மாணவர்களிடையே தலைமைப் பண்பை வளர்ப்பதாக தெரிவித்த அவர் தேசிய அளவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கடின உழைப்பு மிகவும் அவசியம் என்றார் என்சிசி மாணவர்கள் வார இறுதி நாட்களில் துப்புரவுப் பணிகளை மேற்கொண்டு நீராதாரங்களை தூய்மைப் படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுடெல்லியில் இவ்வாண்டு நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பு முகாமில் புதுவை தமிழக மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகள் அடங்கிய என்சிசி இயக்குனரக மாணவர்கள் கலந்து கொண்டனர்

புதுவையில் அமரர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக மற்றும் திமுகவினர் தனித்தனியாக ஊர்வலமாக சென்று அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதுதவிர மறுமலர்ச்சி திராவிடக் கழகம் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட வேறு பல கட்சித் தொண்டர்களும் அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாட்டிலும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா சமாதியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பலர் மலர் அஞ்சலி செலுத்தினர் திமுக வினரும் கட்சித் தலைவர் திரு முக ஸ்டாலின் தலைமையில் அண்ணா சமாதியில் மரியாதை செலுத்தினர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பேரறிஞர் அண்ணாவிற்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக திமுக வினர் சேப்பாக்கம் விருந்தினர் பமாளிகையில் இருந்து அண்ணா சமாதி வரை அமைதிப் பேரணி நடத்தினர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அண்ணா நினைவு தினம் இன்று திமுக மற்றும் அஇஅதிமுக வினரால் அனுசரிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

குடமுழுக்கு விழாவை ஒட்டி ஏற்கனவே யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன பெரிய கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த குடமுழுக்கு விழாவை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

தேவைக்கேற்ப இன்னும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறி உள்ளார்